பிரதமர் திரு நரேந்திரமோடி சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடவுள்ளார் காணொலி காட்சி வாயிலாக காலை ஒன்பதரை மணிக்குஇந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொடங்கவுள்ளது தீன் தயாள் அந்த்யோதயா திட்டம் தேசிய சுயவேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன திட்டம் தீன் தயாள் உபாத்யாயா கிராம மகளிர் திட்டம் ஆகியவற்றின்கீழ் செயல்படும் பல்வேறு சுயஉதவிக்குழுக்களின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கவுள்ளதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுயஉதவிக்குழுக்களின் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக அறிந்தகொள்ளும் வகையில் பிரதமர் அவர்களோடு கலந்துரையாட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தூர்தர்ஷனிலும் என்ஐசி யின் வலைதள ஒளிபரப்பிலும் காணலாம் தீன் தயாள் அந்த்யோதயா திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் அரசு கிராமப்புற ஏழ்மையை அகற்றுவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் இதில் சுயஉதவிக்குழுக்கள் பெரிய அளவில் பங்காற்றுவதாகவும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார்

ஒன்பது கோடி வீடுகளை சுயஉதவிக்குழுக்கள் மூவம் நிலைத்த வாழ்வாதார வாய்ப்புகளுடன் இணைக்கப்போவதாக அமைச்சர் தெரிவித்தார் தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கான புதிய தலைமையிட கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் திறந்துவைக்கிறார் நவீன வசதிகள் மற்றும் கற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழைநீர் சேகரிப்பு வசதிகளும் குறைந்த மின்சாரம் பயன்படுத்தும் விளக்கு வசதிகளும் இதில் உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் இந்த வளாகத்தில் மத்திய தொல்லியல் நூலக கட்டிடமும் இடம்பெற்றுள்ளது ஒரு வட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்ககங்கள் இந்த நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன தொலைத் தொடர்பு ஆணையம் நெட் சமநிலை விதிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த விதிகளின்படி இண்டர்நெட் சேவை வழங்குவோர் அதன் சேவை மற்றும் பொருளடக்கதில் தங்கள் விருப்பம்போல அதிவேகத்தை வழங்காமல் அவற்றின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் செயல்படுவது தடுக்கப்படுகிறது அனைவருக்கும் திறந்த இலவச இண்டர்நெட் கிடைப்பதற்கான முடிவை தொலைத் தொடர்பு ஆணையம் சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற தனது கூட்டத்தில் மேற்கொண்டது கூட்டத்திற்குப்பின் செய்தியாளரிடம் பேசிய இந்த ஆணையத்தின் தலைவர் திருமதி அருணா கந்தரராஜன் புதிய தொலைத் தொடர்பு கொள்கைக்கும் ஆணையம் ஒப்புதல் அளித்ததாக தெரிவித்தார்

பஞ்சாப் நேஷ்னல் வங்கி மோசடி வழக்கில் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் அவசரச் சட்டத்தின்கீழ் இதற்கான தனித்தனி மனுக்களை இயக்ககம் தாக்கல் செய்துள்ளது

சமீபத்தில் அமலாக்க இயக்ககம் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் இந்த நடவடிக்கையை அது மேற்கொண்டுள்ளது வரி ஏய்ப்பு செய்ததற்காக நிறுவனம் ஒன்றின் இயக்குநரை வருவாய்த்துறையின் தில்லி பிரிவு கைது செய்துள்ளது

மத்திய உள்துறை அமைச்சரின் சிறப்பு செயல்பாடு பதக்கம் மத்திய உள்துறை அமைச்சரின் சிறப்பான புலனாய்வு பதக்கம் உள்ளிட்ட ஐந்து பதக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன

பிரீத் இண்டியா என பெயரிடப்பட்டுள்ள இந்த வரைவு செயல் திட்டத்தின்படி மின்சார வாகனங்கள் ஊக்குவிக்கப்படும் தனியார் டீசல் வாகனங்கள் படிப்படியாக அகற்றப்படும் பயிர்க்கழிவு பயன்பாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் பழைய திறன் குறைந்துபோன மின்உற்பத்தி நிலையங்களை அகற்றி விடும் பணியை விரைவுப்படுத்துதலும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது வாகன புகையை கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது வலியுறுத்துகிறது இந்தியாவுக்கு எண்ணெய் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இயன்றது அனைத்தையும் செய்யப்போவதாக ஈரான் கூறியிருக்கிறது இந்தியா தனது நம்பத்தகுந்த எரிசக்தி நட்பு நாடு என்பதால் இந்த நடவடிக்கையை ஈரான் எடுக்கும் என்று அது தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் இதனை தெரிவித்தது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக விதித்துள்ள தடையை அடுத்து அந்நாட்டிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை குறைத்தால் இந்தியா அனுபவித்துவரும் சிறப்பு சலுகைகளை இழக்க நேரிடும் என்று ஈரானின் துணைத்தூதர் திரு மாசூத் ரெஜ்வாளியான் ரஹாகி எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ஈரான் தூதரகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது மின்னு வர்த்தகத்துறையை முறைப்படுததுவதற்கான விதிகளை உருவாக்கும் நடைமுறையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக உணவு நுகர்வோர் விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிட்ட திரு பாஸ்வான் இந்தியாவில் கடந்த நான்கு ஆண்டுகளாக உணவு பணவீக்கம் தொடர்ந்து ஒற்றை இலக்கத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தண்ணீரை பாதுகாப்போம் வீடியோ தயாரிப்போம் விருது வெல்வோம் என்ற வீடியோ போட்டியை மத்திய நீர் ஆதாரங்கள் துறை தொடங்கியுள்ளது

ஒவ்வொரு போட்டியிலும் மூன்று வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்

பாகிஸ்தான் தேர்தலின்போது வாக்குச்வாடிகளின் உள்ளே ராணுவ வீரர்களை நிறுத்திவைக்கும் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் முடிவை முன்ளான் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீஃப் குறை கூறியுள்ளார்

லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாமும் தமது மகள் மரியமும் வரும் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் திரும்ப இருப்பதாக தெரிவித்தார்

அவர் பிளம்எல் என் கட்சியின் தலைவராக தொடருகிறார்

வரும் ஞாயிற்றுக்கிழமை மாஸ்கோவில் நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் குரேஷியா பிரான்ஸை எதிர்கொள்ளும்

இந்திய நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது